நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

தமிழகம் உணவு உற்பத்தியில் நாட்டிலேயே முதலிடம் வகிப்பதாக முதலமைச்சர் திரு

குவஹாத்தியில் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பேட் செய்கிறது காவலர் வீர வணக்கநாள் நாடு முழுவதும் காவல்நிலையங்களை நவீன தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

நம் அனைவரின் பாதுகாப்பிற்காக இன்னுயிர் ஈந்த காவலர்களின் தியாகச் செயலை நாடு ஒருபோதும் மறக்காது என்று கூறிய பிரதமர் நாட்டை பிளவுபடுத்த நினைக்கும் எதிரிகளுக்கு நமது காவல்துறையினர் தக்க பதிலடி கொடுத்து வருவதாக கூறினார் தீவிரவாதிகளின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என்று குறிப்பிட்ட அவர் சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து இன்றுவரை நாட்டின் பாதுகாப்பிற்காக கடமையுணர்வுடன் பணியாற்றும் ஒவ்வொருவருக்கும் தாம் தலைவணங்குவதாக தெரிவித்தார் காவல்துறையினரின் வீர தீர செயல்களுக்காக நாடு பெருமைப்படுவதாகவும் பிரதமர் கூறினார்

அதன் அருகிலேயே காவல்துறையினரின் மிகச்சிறந்த பங்களிப்பை நினைவுகூறும் பல்வேறு தகவல்களைக்கொண்ட காவல் அருங்காட்சியகத்தையும் பிரதமர் திறந்துவைத்தார் முன்னதாக வீர மரணமடைந்த காவலர்களின் நினைவுச்சின்னத்தில் மலர் வளையம் வைத்து பிரதமர் அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் இணையமைச்சர்கள் திரு கிரண் ரிஜுஜு ஹன்ஸ்ராம் அஹிர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தேசிய புலனாய்வு அமைப்பின் இயக்குநர் ராஜிவ் ஜெயின் ராணுவ அதிகாரிகள் காவல்துறை தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

சென்னை காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் உள்ள நினைவுச்சின்னத்தில் தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு

ராஜேந்திரன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் நாமக்கல் ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு

காஞ்சிபுரம் மாவட்டம் ஊனமாஞ்சேரி தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவல்துறை கூடுதல் இயக்குநர் திரு

கடலூர் மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவல் கண்காணிப்பாளர் திரு

சரவணன் தலைமையில் காவல்துறை அதிகாரிகள் வீர வணக்கம் செலுத்தினர் தருமபுரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பண்டி காங்காதர் காவலர் நினைவு தூணில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்

மழை வெள்ளம் புயல் கட்டிட இடிபாடுகள் தீ விபத்து உள்ளிட்ட எத்தகைய பேரிடர் காலங்களிலும் வீர தீரத்துடன் பணியாற்றும் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரின் சாகச பணிகளை நாடு ஒருபோதும் மறக்காது என்றும் அவர் கூறினார் நேதாஜியின் கொள்கைகள்பற்றி குறிப்பிட்ட பிரதமர் நாட்டு மக்கள் அனைவருக்கும் சம உரிமை சம வாய்ப்பு போன்ற அவரின் புரட்சிகரமான சிந்தனைகளை பல்வேறு உலக தலைவர்களும் முன் மாதிரியாக கொண்டதாக சுட்டிக்காட்டினார் நேதாஜியின் புரட்சிகரமான சுதந்திர போராட்ட நடவடிக்கைகள் புது எழுச்சியை ஏற்படுத்தியதாக பிரதமர் குறிப்பிட்டார்

நேதாஜியின் அனைத்துக் கனவுகளையும் நிறைவேற்ற நாம் உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார்

ப் கர்ப்பிணிப் பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் நலம் குறித்த சர்வதேச மாநாடு புதுதில்லியில் வரும் டிசம்பர் மாதம் நடைபெற உள்ளதாக யுனிசெ

ப் நிறுவனம் தெரிவித்துள்ளது

்ப் அரசின் பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளால் இது சாத்தியமானதாக கூறியுள்ளது

சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் மகப்பேறு இறப்பு விகிதம் பெருமளவு குறைந்துள்ளதையும் எடுத்துரைத்தார் அரசு மருத்துவமனைகளில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற்று வருவதாக கூறிய அவர் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டினார்

பருவமழை காலங்களில் கிடைக்கும் மழை நீரை முற்றிலும் சேமிக்கும்வகையில் தடுப்பணைகள் கட்டுவதற்காக தனி அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உணவு தானிய உற்பத்தியில் தமிழகம் முதலிடம் பெற்றதற்காக மத்திய அரசின் விருது பெற்றதையும் முதலமைச்சர் நினைவுகூர்ந்தார் திமுக முன்னாள் அமைச்சர்கள்மீதான ஊழல் வழக்குகள் தனி நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால்தான் அஇஅதிமுகமீது எதிர்கட்சி தலைவர் திரு

க ஸ்டாலின் தேவையற்ற குற்றச்சாட்டுகளை கூறிவருவதாகவும் அவர் தெரிவித்தார்

மதுரை பேரிடர் மேலாண்மை அலுவலத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் வைகை அணை முழு கொள்ளளவை எட்டும்தருவாயில் உள்ளதால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தினார்

திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வரும் வியாழக்கிழமை நடைபெற உள்ளதாக ஆட்சித் தலைவர் திரு